கடத்தலைதடுப்பதற்குஉறுதியானநடவடிக்கைகளைமத்தியஅரசுமேற்கொண்டுவருவதாகஉள்துறைஅளை மச்சர் திருஅமித்ஷா கூறியுள்ளார்

தமிழகத்தில் கோடைக்காலத்திலும் மின்வெட்டுஏற்படாமல் இருப்பதைமாநிலஅரசுஉறுதிசெய்யும் என்றுமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார்

உலகவானொலிதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

ச்வதேசஒலிம்பிக் குழுவின்குத்துச்சண்டைபோட்டிகளுக்கானதரவரிசைப் பட்டியலில் இந்தியாவின் அமித் பங்கல் முதலிடத்தைபிடித்துள்ளார்

போதைப்பொருள் கடத்தல் தொடர்பானபிம்ஸ்டெக் மாநாட்டை இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்துஅவர் பேசினார் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவைஉருவாக்கவேண்டுமென்றபிரதமின் களவைநளவாக்கும் வகையில் அனைத்துநடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகதிரு அமித்ஷா குறிப்பிட்டாா் தொடர்புடையகுற்றவழக்குகள் குறித்தவிவரங்களைஅரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் அதன் இணையதளத்தில் வெளியிடவேண்டும் என்றுஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

குற்றவழக்குகள் நிலுவையில் உள்ளபோதுவேட்பாளராகஅவரைதேர்ந்தெடுத்ததற்கானகாரணத்தையும் அரசியல் கட்சிகள் வெளியிடவேண்டும் என்றுஅந்தஉத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

நிர்பயாபாலியல் வன்கொடுமைவழக்கில் குற்றவாளிகளுக்கானமரணதண்டனையைதனித்தனியேநிறைவேற்றக் கோிமத்திய அரசுதாக்கல் செய்தமனுமீதானவிசாரணையைஉச்சநீதிமன்றம் நாளைபிற்பகல் வரைஒத்திவைத்துள்ளது இதற்கானஉத்தரவினை இன்றபிறப்பித்தநீதிபதிபானுமதிதலைமையிலானஅமா்வு குற்றவாளிகள் அனைவரும் நாளைக்குள் இது தொடர்பாகபதில் மனுதாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டது

அனைத்துதுறைகளிலும் மகளிர் சாதனைபடைத்துவருவதாகஅவர் குறிப்பிட்டார் வேலைதருபவர்களாக இளையோர் உருவாக்கப்பட்டுவருவதாகவும் திருநரேந்திரமோடிகூறினார் துறைமுகஆணையமசோதாவிற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

இதனைசெய்தியாளர்களிடம் தெரிவித்ததகவல் ஒலிபரப்புத்துறைஅமம்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் நாடாளுமன்றத்தின் இரண்டாம் கட்டபட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்தமசோதாதாக்கல் செய்யப்படும் என்றார் விவசாயிகளின் நலனைகருதி பூச்சிக்கொல்லிமேலாண்மைமசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகஅவர் கூறினார்

வருமானவரிதொடர்பாகஒன்பதுலட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலானவழக்குகள் பல்வேறுநீதிமன்றங்களிலும் தீர்ப்பாயங்களிலும் நிலுவையில் இருப்பதைசுட்டிக்காட்டியஅமைச்சர் இதனைகளைவதற்குவகைசெய்யும் மசோதாவிற்கும் அமைச்சரவைஅனுமதிவழங்கியுள்ளதாகதெரிவித்தார்

இதனை புளேயில் உள்ளதேசியவைராலஜிமையம் உறுதிசெய்துள்ளது

தமிழகத்தில் கோடைக்காலத்திலும் மின்வெட்டுஏற்படாமல் இருப்பதைமாநிலஅரசுஉறுதிசெய்யும் என்றுமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிகூறியுள்ளார் இன்றுநாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஆசிரியர் தகுதித் தேர்விலும் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார்

இது குறித்தும் விசாரணைநடத்தப்படவேண்டுமென்றும் திரு மு க ஸ்டாலின் கோரிக்கைவிடுத்துள்ளார் உலகவானொலிதினம் இன்றுகொண்டாடப்படுகிறது வானொலியின் முக்கியத்துவத்தைஎடுத்துரைக்கும் வகையில் இந்ததினம் கொண்டாடப்படுகிறது

இந்தியவானொலிதொடர்ந்துவளர்ச்சியடைந்துவருகிறது

காயமடைந்தவர்களின்ல் பெரும்பாலானோர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் ச்வதேசஒலிம்பிக் குழுவின் குத்துச்சண்டைபோட்டிகளுக்கானதரவரிசைப் பட்டியலில் இந்தியாவின் அமித் பங்கல் முதலிடத்தைபிடித்துள்ளார்

ஆசியபேட்மிண்டன் போட்டியில் இன்றுமலேசியாவைஎதிர்கொள்கிறது இப்போட்டியில் இந்தியா இந்தியாஏற்கனவேகாலிறதிக்குமுன்னேறியுள்ளது

இந்தியநேரப்படி இரவு ஒன்பதுமணிக்கு இப்போட்டிதொடங்குகிறது

ஐ எஸ் எல் கால்பந்தபோட்டியில் ஐதாரபாத் அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியைஎதிர்கொள்கிறது